ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்றுஹைதராபாத் அணியைஎதிர்கொள்கிறது

புதுதில்லியில் நடைபெற்ற இந்தஆய்வுக்கூட்டத்தில் விமானப்படைதலைமைதளபதி ஏர் சீப் மார்ஷல் பதுரியா பங்கேற்றார்

இந்தபணிகளுக்கெனசிறப்பு பிரிவு ஒன்றைவிமானப்படைஏற்படுத்தியிருப்பதாக ஏர் சீப் மார்ஷல் பதரியா பிரதமரிடம் தெரிவித்தார்

தடுப்பு மருந்துசெலுத்திக்கொள்ளதாங்கள் ஆர்வமாக இருப்பதாகமுன்பதிவு செய்துகொண்டநாகைமற்றும் தருமபுரி மாவட்டங்களைச்சேர்ந்தவர்கள் எமதுசெய்தியாளர்களிடம் தெரிவித்தனர்

ஒருகோடிடோஸுக்கும் கூடுதவானதடுப்பு மருந்துகள் மாநிலஅரசுகளின் கையிருப்பில் உள்ளதாகவும் அந்தசெய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது

வாக்குஎண்ணிக்கைபனிகளில் ஈடுபடுபவர்களுக்குமுகக்கவசம் கிருமிநாசினி கையுறைகள் முழு முகக்கவசம் போன்றவைவழங்கப்படவேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது வெற்றிப்பேரணிகள் நடத்துவதற்கும் தடைவிதிக்கப்பட்டுள்ளது தமிழகம் உட்படநான்குமாநிலங்கள் மற்றும் புதுவை யூனியன் பிரதேசசட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவானவாக்குகள் வரும் ஞாயிற்றுக்கிழமைஎண்ணப்படுகின்றன

மாநிலத்தின் பல்வேறுபகுதிகளில் இந்தநோய் தொற்றுக்கான விழிப்புணர்வைஏற்படுத்தும் வகையில் பேரணிகள் நடைபெற்றன இந்தநோய் தொற்றுபரவலைகட்டுப்படுத்துவதற்காகவிதிக்கப்பட்டுள்ளகட்டுப்பாடுகளைமீறுபவர்களுக்குஎதிராகநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுவருகின்றன தொற்றுதடுப்புப்பணிகள் குறித்துதமிழகஆளுநர் நோய் திருபன்வாரிலால் புரோஹித்திடம் தலைமைச்செயலாளர் திருராஜீவ் ரஞ்சன் இன்றுநேரில் சந்தித்துஎடுத்துரைத்தார் சென்னைமாநகராட்சிக்குஉட்பட்டபகுதிகளில் உள்ளமருத்துவமனைகள் மற்றும் தங்கும் விடுதிகள் கோவிட் நலமையங்களாகசெயல்படமாநகராட்சிஅமைதிஅளித்துள்ளது முள் அனுமதிதேவையில்லைஎன்றும் இதுகுறித்ததகவலைமாநகராட்சிக்குதெரியப்படுத்தவேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது

பூ மார்கெட் பகுதியைவிற்பனைக்குழுஅதிகாரிகள் தொடர்ந்துகண்காணித்துவருவதாகஅதன் செயலாளர் திருமதிமெர்சிஜெயராணிகூறியுள்ளார் இன்றுமதுரையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

தருமபுரி மாவட்டத்தில் காவல்துறைசார்பில் கலைக்குழுவினருடன் இணைந்துநோய் தொற்றுக்கானவிழிப்புணர்வைஏற்படுத்தும் வகையில் பல்வேறுநிகழ்ச்சிகள் இன்றுநடைபெற்றன

இதுதொடர்பாக இயக்குனர் மாவட்டமுதன்மைகல்விஅலுவலர்களுக்கும் அனுப்பியுள்ளகடிதத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது

மாவட்டச் செய்திகள் ஸ்டெர்லைட் காக்குக்குட ஆலையில் ஆக்சிஐன் தயாரிப்பகற்குமட்டும் உச்சநீதிமன்றம் அனுமதிஅளித்துள்ளதுஎன்றும் பொதுமக்கள் எவ்விதபோராட்டத்திலும் ஈடுபடவேண்டாம் என்றும் ஆட்சியர் திருசெந்தில்ராஜ் கேட்டுக்கொண்டுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சொர்ணவாரிசாகுபடிபருவத்திற்குதேவையானஉரம் கையிருப்பில் உள்ளதாகவேளாண் துறைகூறியுள்ளது

விளைபாட்டுச்செய்கிகள் ஜ பிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்றுஹைதராபாத் அணியைஎதிர்கொள்கிறது

ஒலிம்பிக் வாள்வீச்சுபோட்டியில் பங்கேற்பதற்கானவாய்ப்பினை இந்தியா இழந்தது